கட்சித்தலைவர்கள் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுவருகின்றனர்

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

இம்மாவட்டத்தில் தொலைத்தொடர்பு மற்றும் மின்இணைப்புகள் முற்றிலும் சேதமடைந்திருப்பதாகவும் உடனடியாகசீர் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகவும் உள்துறைஅமைச்சகத்தின் தேசியபேரிடர் நிர்வாகமையம் தெரிவித்துள்ளது இன்றுகாலைஎட்டுமணிக்குதொடங்கி பத்துமணிவரைஃபோனி பூரி புயல் அருகேகரையைகடந்ததாகஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிமில் லேசானதுமுதல் மிதமானமழைபெய்யும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

ஆறு விமானங்கள் மீட்புப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியராணுவத்தின் ராஞ்சியிலும் நான்குகுழுக்கள் பனகரிலும் நிறுத்திவைக்கப்பட்டுள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

புவனேஸ்வர் விமானநிலையத்திலிருந்து புறப்படவேண்டியமற்றும் அங்குவரவேண்டியவிமானங்கள் ரத்துசெய்யப்பட்டுள்ளன

அரசியல் கட்சிகளின் முக்கியதலைவர்கள் இறுதிகட்டபிரச்சாரத்தில் ஈடுபட்டுவருகின்றனர் மக்களவைக்கு எஞ்சியுள்ளஆறாவதுமற்றும் ஏழாம் கட்டதேர்தலுக்கானபிரச்சாரமும் தீவிரமடைந்துள்ளது

ஐந்தாவதுகட்டதேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் நாளைமாலையுடன் பிரச்சாரம் முடிவுக்குவருகிறது பிஜேபி மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்றுதேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவா் திருராகுல்காந்தி ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரச்சாரக்கூட்டங்களில் பங்கேற்றுள்ளார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதிபிரியங்காகாந்தி உத்தரப்பிரதேசத்திலும் பகுஜன் சமாஜ் கட்சியின்தலைவர் செல்விமாயாவதிஉத்தரப்பிரதேசமாநிலம் சித்தார்த் நகரிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

மதுரையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் மின்னஹவாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் பொருத்தும் பணிகள் நாளைமேற்கொள்ளப்படும் என்றார்

அஇஅதிமுகஅரசுஆட்சியைகாப்பாற்றவேண்டும் என்றநோக்கிலேயேசெயல்பட்டுவருவதாகதிமுகதலைவர் திருமுகஸ்டாலின் கூறியுள்ளார்

மக்தியில் ஆளும் பிஜேபி அரசுபயனுள்ளதிட்டங்களைசெயல்படுத்தாமல் மக்களின் அன்றாடவாழ்க்கையைபாதிக்கும்விலைவாசிடயர்வு வேலைவாய்ப்பின்மைபோன்றஅவலநிலையைஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் திமுக வும் டி டிவிதினகரன் தலைமையிலானகட்சியும் மாநிலத்தில் பிரச்சினையைஏற்படுத்தவேண்டும் என்றநோக்கிலேயேசெயல்பட்டுவருவதாகபிஜேபிமாநிலத்தலைவர் திருமதிதமிழிசைசௌந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார்

தீவிரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதனைஒழிக்கவேண்டும் என்றுஅவர் தெரிவித்தார் பொறியியல் பட்டயப்படிப்பு முடித்தவர்கள் பகுதிநேரபி இ மற்றும் பிடெக் படிப்பிற்குஆள் லைன் மூலம் விண்ணப்பிக்கலம் என்றுதமிழகதொழில்நுட்பகல்வி இயக்குனர் தெரிவித்துள்ளார் கோவை சேலம் திருநெல்வேலி காரைக்குடி வேலூர் பர்கூர் மற்றும் மதுரைஆகிய இடங்களில் உள்ளஅரசுபொறியியல் கல்லூரிகள் மூலமாகவும் உறுப்பு கல்லூரிகள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றுஅவர் கூறியுள்ளார்

வரும் திங்கட்கிழமையிலிருந்து

பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்ச்சிபெறாதவர்களும் தேர்வில் பங்கேற்காதவர்களும் அடுத்தமாதம் நடைபெறவிருக்கும் துணைபொதுத்தேர்வு எழுதுவதற்குபள்ளிகள் அல்லதுதேர்வு மையங்கள் மூலம் ஆன் லைனில் விண்ணப்பிக்குமாறுதமிழகஅரசுதேர்வுகள் இயக்குனர் தெரிவித்துள்ளார்

கள்னியாகுமரிமாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதன்மூலம் சூரியன் குறித்தபலஅரியதகவல்கள் தெரியவரும் என்றார்

உலகபத்திரிகைசுதந்திரதினம் இன்றுகொண்டாடப்பட்டது ஜனநாயகத்திற்கானஊடகம் தகவல்கள் திரிக்கப்படும் காலத்தில் பத்திரிகையும் தேர்தல்களும் என்பது இந்தஆண்டுஉலகப் பத்திரிகைசுதந்திரதினமையக்கருத்தாகும் பத்திரிகைசுதந்திரத்தின் அடிப்படைகோட்பாடுகளைகொண்டாடவும் உலகம் முழுவதும் பத்திரிகைசுதந்திரம் பற்றிமதிப்பீடுசெய்யவும் இந்தநாள் வாய்ப்பாகஅமைகிறது பத்திரிகையாளர்களின் மீதானதாக்குதல்களிலிருந்துபாதுகாத்துக் கொள்வதுபற்றிவிவாதிக்கப்படும் இந்நாளில் கடமைஆற்றும்போதஉயிர்நீத்தபத்திரிகையாளர்களுக்கு அஞ்சலிசெலுத்தப்படுகிறது சமுதாயத்தில் பொருளாதார சமூக முன்னேற்றம் அனைத்துமக்களின் வாழ்க்கையுடன் ஒன்றியதுஎன்றுடிய்வுபெற்றகாவல்துறைதலைமை இயக்குனர் திருசத்தீஷ்குமார் டோக்ராதெரிவித்துள்ளார்

பேசியசுய்திப்பிரிவு விழாவில் இயக்குனர் திருபழனிசாமி சமுதாயத்தில் மாற்றம் கொண்டுவருவதற்குதரமானகல்விகற்கவேண்டும் என்றுகூறினார் இந்தவிழாவில் நிலைய இயக்குனரும் பொறியியல் துணைதலைமை இயக்குனருமானதிருராஜேந்திரன் நிகழ்ச்சிப்பிரிவின் தலைவர் திருவிசக்கரவர்த்தி வர்த்தகப்பிரிவு தலைவர் திருகந்தசாமிஆகியோர் பங்கேற்றஉரையாற்றினர்

திண்டுக்கல் மாவட்டம் கோடைக்கானலில் சில்வர் பால்ஸ் நீர்வீழ்ச்சிக்குஅருகேவிளையாடிக்கொண்டிருந்தபத்துவயதுள்ள மூன்றுசிறுவர்கள் ஒடையில் தவறிவிழுந்துஉயிரிழந்தனர்